மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப் பதிவு சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பீஹார் மற்றும் மகராஷ்டிராவில் தவா ஒரு மக்களவை தொகுதி

ஆளும் பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கும் காங்கிரஸ் தேசிய வாத காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே இந்த மாநிலத்தில் முக்கிய போட்டி நிலவுகிறது

முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்டாவிஸ் சிவசேனாவின் திரு ஆதித்ய தாக்ரே காங்கிரஸ் கட்சியின் திரு அசோக் சவான் திரு பிருத்வி ராஜ் சவான் உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இங்கு ஆளும் பிஜேபி காங்கிரஸ் இந்திய தேசிய லோக்தள் ஆகிய கட்சிகளுக்கு இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது

பீஹாரில் சமஸ்தி பூர் மற்றும் மகாராஷ்டிராவில் சதாரா மக்களவை தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலும் இன்று நடைபெற்று வருகிறது

தமிழகம் ராஜஸ்தான் ஹிமாச்சலப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா இரண்டு சுட்டப்பேரவை தொகுதிகள் ஒடிசா தெலங்கானா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மேகாலயா அருணாச்சலப் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத் தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலுள்ள ஒரு தொகுதியிலும் இன்று இடைத் தேர்தல் நடைபெறுகிறது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லடாக் செல்கிறாார்

மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அபிசோக் பல்லவ் முள்ளிலையில் அவர்கள் சரணடைந்தாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களில் இவர்கள் ஈடுபட்டதாகவும் இவர்களில் சிலரை பிடிக்க உதவுபவர்களுக்கு பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை அதிகாரிகள் கூறினர் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பிலிப்பைன்சிலுள்ள இந்திய கமுதாயத்தினர் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் அந்நாட்டின் தலைநகர் மணிலாவில் இந்திய சமுதாயத்தினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று கல்ந்துகொண்டு பேசிய அவர் கடந்த பல ஆண்டுகளாக இரு நாட்டு மக்களுக்கும் இடையே வலுவான பினைப்பு உள்ளதாக குறிப்பிட்டார் பிலிப்பைன்சிலுள்ள இந்திய சமுதாயத்தினர் அந்நாட்டின் சமுக பொருளாதார வளர்ச்சிக்கு சிறந்த பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார்

எல்லைப் பகுதியில் அத்தமீறி பாகிஸ்தான் ரானுவம் தாக்குதல் நடத்தியதையடுத்து ஆக்கிரமிப்பு கஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி தகாத்து அழித்துள்ளது

இந்திய ராணுவம் பீரங்கிகளைப் பயன்படுத்தி நடத்திய பதிவடி தாக்குதலில் நான்கு தீவிரவாத முகாம்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவனத்தின் சில நிலைகள் அழிக்கப்பட்டன

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் தீவிரவாத ஊடுருவல் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தாா்

இந்த சம்பவம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் கைது செய்யப்பட்டுள்ள பிரிவினைவாத தலைவர்கள் நாட்டுக்கு எதிராக மக்களை ஆயுதப் போராட்டத்திற்கு தூண்டியதாக பிஜேபியின் தேசிய பொதுச் செயவாளர் திரு ராம் மாதவ் கூறியுள்ளார் பூநீநகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் உள்ளுர் மக்களின் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காக இந்த பிரிவினைவாத தலைவர்கள் குரல் கொடுக்கவில்லை என்று தெரிவித்தாா் வளர்ச்சிக்கு இவர்கள் தடையாக இருந்தனர் என்றும் தற்போது ஜம்மு கஷ்மீர் அமைதி மற்றும் வளர்ச்சிப்பாதையில் செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு ராம் மாதவ் கூறினார்

பிரதுமர் திரு நரேந்திர மோடி தலைமயிலான அரசு அனைவருக்கும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியாவில் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் திரிபுரா தலைநகர் அகர்த்தலாவிலிருந்து இம்பால் கவுகாத்தி தில்லி கொல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு ஏர் ஏசியா நிறுவனத்தின் தினசரி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பிப்லப் குமார் தேவ் கலந்துகொண்டு விமான சேவைகளை தொடங்கி வைத்தார் நான்கு நகரங்களுக்கு அகர்தலாவிலிருந்து விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பது வரவாற்று சிறப்பு வாய்ந்தது என்றும் திரிபுரா மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியளிக்க கூடியது என்றும் அவர் கூறினார்